கப்பல் துறை துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழிகள் துறை என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக பிரதமர் திரு

தமிழகத்தில் பொதுத்தேர்வு எழுத உள்ள மாணாக்கருக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

தமிழகம் பல்வேறு தேசிய விருதுகளை பெற்று சாதனை படைத்து வருவதாக மாநில மீன்வளத்துறை திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார்

குவாலி பயர் ஆட்டத்தில் அபுதாபியில் இன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டெல்லி கேப்பிட்டல்ஸை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் மத்திய கப்பல் துறை துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழிகள் துறை என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக பிரதமர் திரு

குஜராத் மாநிலம் ஹாசிரா கோஹா இடையேயான ரோ பேக்ஸ் படகு சேவையை இன்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இந்த நீர்வழி படகு சேவையின் மூலம் நேரம் ளிபொருள் ஆகியவற்றின் பயன்பாடு குறைவதோடு வா்த்தகம் மற்றும் பொருளாதாரம் மேம்பாடு அடையும் என்றார்

மேலும் உலகப்புகழ் பெற்ற கிர் வனவிலங்கு சரணாலயத்திற்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் குஜராத் கடல்சார் பல்கலைகழகம் பாவ் நகரில் உலகின் முதல் சி

முனையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக கூறினார் இந்த நீர்வழி திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் இயற்கை சவால்களை நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் அகற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தொடர்ந்து பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார்

ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு

இருநாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இணைந்து செயலாற்ற விரும்புவதாக அவர்கள் கூறியுள்ளனர் அமெரிக்க துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கமலா ஹேரிஸ்க்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபராக இந்திய வம்சாவளியைச் சோ்ந்த கமலா தோ்ந்தெடுக்கப்பட்டது மகிழ்ச்சியளிப்பதாக கூறினார் இந்த வெற்றியின் மூலம் அவர் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார்

முன்னதாக இருநாட்டு தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் செயல்படுத்தப்படும் என மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

மேலும் பொதுத்தோ்வு எழுத உள்ள மாணாக்கருக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படும் என்று கூறிய அவர் அரசுப்பள்ளி மாணாக்கருக்கு பாடக் குறிப்புகளுடன் மடிக்கணிணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

தர்மபுரி நகரில் புதிதாக அமைக்கப்பட்ட பாரத மாதா மணிமண்டபம் மகாத்மா காந்தி ஜவஹ்லால் நேரு சிலைகளை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய தொகையை தற்போது அரசு உயர்த்தி வழங்கி வருவதாக கூறினார்

கோவிட் தொடர்ச்சி கோவை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக தலைமை செயலர் திரு சண்முகம் இன்று ஆய்வு நடத்தினார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராசாமணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர்தாவி திரு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜெயக்குமார் அரசின் சிறப்பான நடவடிக்கைகளால் தமிழகம் பல்வேறு விருதுகளை பெற்று வருவதாக கூறினார்

ஏவுதளம் அமைப்பதற்கு அப்பகுதி மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மீனவ பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் நாளை முதல் வட்டார அளவில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடத்தப்பட்டு கோரிக்கை மனுக்கள் பெறப்படும் என ஆட்சித்தலைவர் திருமதி

இதில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் முகக் கவசம் தனிநகர் இடைவெளி உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் கோவிட் சூழல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இத்தகைய கூட்டங்கள் இனி ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் வழக்கம் போல் நடைபெறும் என்றார் திருச்சி தூத்துக்குடி மாவட்டங்களில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் இன்று நடைபெற்றது

திருவள்ளுர் மாவட்டம் கண்ணன்கோட்டையில் நடைபெற்று வரும் புதிய நீர்த்தேக்க பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

தீபாவளிப் பண்டிகை கொண்டாட்டங்களில் முக்கிய இடம் பிடிக்கும் பட்டாசு உற்பத்தி சிவகாசியில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது

தம்புரெட்டிபட்டியிலிருந்து தாமரைக்கரைக்கு சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்ததால் இவ்விபத்து நேரிட்டது

சாந்தா அருள்மொழி எமது செய்தியாளரிடம் பேசுகையில்

எல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியின் அபுதாபியில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் இரண்டாவது குவாலி ்பயர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டெல்லி கேப்பிட்டல்ஸை எதிர்கொள்கிறது

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது